கிராமப்புற பொருளாதாரத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் கிரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

தொடர்பான வழிகாட்டுதல்களை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் வெளியிட்டுள்ளார்

ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் வேளாண் விளைப்பொருட்கள் கொள்முதல் தொடர்பாக மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் கிராமப்புற பொருளாதாரத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளாா் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் நீண்டகாலமாக நிலுவையில் இருந்து தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ள வேளாண்துறை சீர்திருத்தங்கள் அத்துறையில் சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார்

வேளாண் விளைப்பொருள் தொடர்பான அவசரச் சுட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்ததன் மூலம் நமது விவசாயிகள் தங்களது விளைப் பொருட்களை மொத்த விற்பனையாளர்கள் மிகப்பெரிய சில்லறை விற்பனையாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் என எவருக்கும் விற்பதற்கான சுதந்திரத்தை பெற்றுள்ளா்கள் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் வேளாண் விளைப்பொருள் விற்பனை தொடர்பாக மத்தியஅரசு கொண்டுவந்துள்ள அவசர சட்டம் விவசாயிகளுக்கு பெரிதும் பயன்படும் என்று மத்திய வேளாண் அமைச்ச் திரு நரேந்திரசிங் தோமா் கூறியுள்ளா் அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கொள்முதல் மீதான குறைந்தபட்ச ஆதார விலையுடன்விவசாயிகளுக்கு நிலையான வருமானம் கிடைப்பதற்கான கூடுதல் ஏற்பாடு இது என்று கூறினார் அமைச்சரவை முடிவுகளால் மாநிலங்களுக்கிடையே தடையற்ற வேளாண் விளைப்பொருள் விற்பனை நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் வேளாண் ஜழங்குமுறை சந்தைகளில் இருந்து விவசாயிகளை விடுவித்து அவர்கள் விருப்பம்போல் தங்களது விளைப்பொருட்களை விற்றுக் கொள்வதற்கு அரசின் இந்த முடிவு வரலாற்றச் சிறப்புமிக்க நடவடிக்கை என்றும் அவர் கூறினார் தங்களது வாடிக்கையாளர்களை விவசாயிகளே தேர்வு செய்வதால் சந்தைக்கு பொருட்களை கொண்டு செல்ல ஆகும் செலவு குறையும் என்றும் அவர்களது உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

அதேநேரத்தில் தமிழகத்தில் மருத்துவப் படிப்புக்கான சேர்க்கையில் மாநில அரசின் ஒதுக்கீட்டு இடங்களில் இந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை மாநில அரசு முறையாக கடைப்பிடித்து வருவதையும் அந்த மனுவில் தமிழக அரசு சுட்டிக்காட்டியுள்ளது

இதையடுத்து

இந்த மையங்களில் சோதனை செய்து நோய்த்தொற்று உறுதி செய்யப்பட்ட நபர்களில் சில் அளித்த முகவரி முழுமையாக இல்வாததால் அவர்களை கண்டுபிடிப்பது சிரமமாக இருப்பதாக வந்த புகாரை அடுத்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி கூறியுள்ளது பரிசோதனைக்கு வரும் நபர்களின் தொலைபேசி எண்ணை கேட்டறிந்து அந்த எண்ணுக்கு அழைப்பு செய்து அது அந்த நபருடையது தானா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தனியாா் பரிசோதனை மையங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கான தேர்வுக்கூட அனுமதிச்சீட்டினை இன்று முதல் மாணவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது

தனித் தேர்வா்களும் இந்த இணையதளத்தில் தேர்வுகூட அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இதற்கிடையே தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளையும் முதன்மை கல்வி அதிகாரிகள் ஆய்வு செய்யுமாறு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வுக்காக அனைத்து பள்ளிகளும் தேர்வு மையங்களாக செயல்பட உள்ளதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது

அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் தங்களது பள்ளிகளிலலேயே தேர்வு எழுதலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக தேர்வு மையங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது

விஜயபாஸ்கர் வெளியிட்டுள்ளார்

இத்திட்டத்தின்கீழ் உடல் உறுப்பை நன்கொடை மூலம் பெறும் மற்றும் உடல் உறுப்பு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் மருத்துவமனைகள் கடைப்பிடிக்க வேண்டிய விரிவான வழிமுறைகளையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்

அறுவை சிகிச்சையாளா்களை அழைத்துவர தனிப்பாதையை பயன்படுத்த வேண்டும் அறுவை சிகிச்சைக்கு தனிவாா்டு தீவிர சிகிச்சைப் பிரிவை தனியாக அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன ஊரடங்கால் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை வருவாய்த்துறை என்று அமைச்சர் திரு

உதயகுமார் கூறியுள்ளார்

தமிழகஅரசு எடுத்துவரும் தீவிர நடவடிக்கை காரணமாக குணமடைந்துவரும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கூறினார் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சண்முகத்தின் பதவிக்காலம் மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது

கண்ணியமிக்க காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் பிறந்த நாளை முன்னிட்டு நாளை திருவல்லிக்கேணி வாலாஜா பள்ளிவாசல் வளாகத்தில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடத்தில் அரசின் சா்பில் மலா்போா்வை அணிவித்து மரியாதை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு காரணமாக இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்தகொள்ள வேண்டாம் என்றும் நினைவிடங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தமிழகத்தில் சங்கங்கள் பதிவு சம்பந்தமான அனைத்து நடைமுறைகளும் கணினிமயமாக்கப்பட்டு அதன் இணைவழி மென்பொருள் மேம்படுத்தப் பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது எனவே சங்கம் தொடர்பான விவரங்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்து மின்னனு கையொப்பமிட்ட சான்றிதழை இணையதளம் வாயிலாகவே பெற்றுக் கொள்ளலாம் என்று பதிவுத்துறை தலைவர் திருமதி ஜோதி நிர்மலா தெரிவித்துள்ளார்

சமூகவிரோதிகளால் பரப்பப்படும் தவறான வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் ஆவின் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது

நெல்லுக்கான குறைந்தபட்ச கொள்முதல் விலையை மத்திய அரசு உயர்த்தி இருப்பதை விவசாயிகள் வரவேற்றுள்ளன் அரசின் அறிவிப்பால் நெல்லுக்கு கூடுதல் விலை கிடைக்கும் என்று விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயி ஒருவர் தெரிவித்தார்

நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு எடுத்துள்ளதாக நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் தெரிவித்தனர்

ஸ்காட் மாரீசன்இடையிலான உச்சி மாநாடு இன்று நடைபெறுகிறது

நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் கேரளாவில்யானை உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் இந்தியாவின் பெயரை பாரத் என மாற்றக்கோரும் மனுமீதான உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது புயலால் பாதிக்கப்பட்ட மகாராஷ்டிரா மாநிலத்தில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன

வெப்பச்சலனம் காரணமாக திருநெல்வேலி கன்னியாகுமி மாவட்டங்களில் இன்றுஇடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது